அரசியல் தலைவர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

பிஜேபி யின் பிரியங்கா சர்மா உச்சநீதிமன்றத உத்தரவையடுத்து இன்று விடுதலை செய்யப்பட்டாா்

விலகினார்

மேற்குவங்கத்தில் ஒன்பது பீகா் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா எட்டு இமாச்சல பிரதேசத்தில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகரில் ஒரு மக்களவைத் தொகுதியிலும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல்கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பீகார் ஜார்கண்ட் மற்றும் மேற்குவங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அக்கட்சித் தலைவர் திரு அமித்ஷா மத்திய பிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறும் பிரச்சார பொது கூட்டங்களில் இன்று பங்கேற்கிறார்

மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜியின் கேலி சித்திரத்திற்காக கைது செய்யப்பட்ட பிஜேபி யின் பிரியங்கா சா்மா உச்சநீதிமன்ற உத்தரவையடுத்து இன்று விடுதலை செய்யப்பட்டார் செல்வி மம்தா பானர்ஜியை கேலியாக சித்தித்து சமூக வலைதளங்களில் செய்திகளை பதிவிட்டதற்காக அம்மாநில அரசு அவரைல கைது செய்தது பிரியங்கா சர்மா கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவரது கைது தேவையற்றது என்றும் உடனடியாக அவரை விடுவிக்குமாறும் நேற்று உத்தரவிட்டனர்

பூரி கட்டா தியோகா் குர்தா பாலஸோர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் அதிகாரி திரு சுரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக் குழுவினா் இன்று மூன்றாவது மற்றும் இறுதி நாளாக இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த குழு தனது மதிப்பீடுகளை ஒரு வாரத்திற்குள் மத்திய அரசுக்கு சமா்ப்பிக்கவுள்ளது பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மேற்குவங்கத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது நிகழ்ந்த வன்முறை சம்பங்கள் குறித்து பிஜேபி தேர்தல் ஆணையத்திடம் புகாா் அளித்துள்ளது கட்சியின் மூத்த தலைவர்கள் திருமதி நிர்மலா சீத்தாராமன் திரு முக்தார் அபாஸ் நக்வி ஆகியோர் அடங்கிய குழு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து இதுகுறித்து மனு அளித்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு முக்தார் அபாஸ் நக்வி மேற்குவங்கத்தில் தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகள் மற்றும் மண்டபங்களில் சமூக விரோத கும்பல்களை திரிணாமுல் கட்சி தங்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் அந்த கும்பல்கள் வன்முறையை தூண்டிவருவதாக தெரிவித்தாா் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜியின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையத்திடம் தாங்கள் கோரியிருப்பதாக அவர் கூறினார் இதனிடையே மேற்குவங்கத்தில் வன்முறை சம்பவங்களுக்கு பிஜேபியே காரணம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது பிஜேபி தலைவர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டங்களுக்கு வெளிநபர்கள் அழைத்துவரப்பட்டதாகவும் அதுவே பிரச்சினைக்கு காரணம் எனவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு தெரிக் ஓ பிரைன் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மற்றும் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் அதிகாரிகளுக்கு சென்னையில் இன்று ஒருநாள் பயிற்சி அளிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான பயிற்சியை துணை தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சந்தீப் சக்சேனா திரு சுதீப் ஜெயின் ஆகியோர் வழங்குகின்றனர் இதில் தமிழ்நாடு கேரளா குஜராத் ஆகிய மாநிலங்கள் புதுச்சேரி வட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆகியோருக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது

இந்தியா எகிப்து பார்படாஸ் ஜமேக்கா மலேசியா இந்தோனேஷியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் ஐந்து நாடுகள் இதனை ஏற்றுக் கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த மாதம் ஆறாம் தேதி கேரளாவில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வழக்கமாக தொடங்கும் காலத்தைவிட இந்த முறை ஐந்து நாட்கள் காலதாமதமாக மழை தொட்ங்கும் என்றும் அது கூறியுள்ளது இந்த ஆண்டு வழக்கமான மழை அளவு இருக்கும் என்றும் அது தெரிவித்துள்ளது வங்கக்கடலின் தென்கிழக்குப் பகுதியிலும் அந்தமான் நிகோபார் தீவுகளின் தென் பகுதியிலிருந்தும் பருவமழை தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே தனியார் பஞ்சு மெத்தை தயாரிக்கும் ஆலையில் இரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சும் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மூட்டைகள் மற்றும் மெத்தைகள் எரிந்து நாசமாயின இந்த சம்பவம் தொடர்பாக செஙகோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று இரவு திடீரென்று எதிர்பாரத விதமாக ஏற்பட்ட தீயை செங்கோட்டை மற்றும் தென்காசி பகுதியிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி அணைத்தனர் ஐரோப்பிய அமைப்பிலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவது தொடர்பான வரைவு சட்ட முன்வடிவை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த உள்ளதாக பிரிட்டிஷ் பிரதம் திருமதி தெரசா மே கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இதனை நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அந்நாட்டின் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஜெரமி கோர்பினுடன் அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார் ஐரோப்பிய யுனியனிலிருந்து விலகுவது தொடர்பாக தெளிவான முடிவை மேற்கொள்வதற்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்றும் அதன் அடிப்படையில் மக்களின் ஆதரவைக் கோரி வாக்கெடுப்பை நடத்த ஒத்துழைக்குமாறும் திருமதி தெரசா மே கேட்டுக் கொண்டாா் இது தொடர்பான மற்றொரு மசோதா அடுத்த மாதம் மூன்றாவது வாரத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இதன் அடிப்படையில் ஐரோப்பிய யுனியனிலிருந்து வெளியேறும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இங்கிலாந்து பிரதமருக்கான செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

மருத்துவ முறையில் கருக்கலைப்பு செய்யும் மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயுட்கால தண்டனை வழங்கப்படும் என்று மாகாண அரசு கூறியுள்ளது இதற்கான சட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்டது இதனை எதிர்த்து அமெரிக்க சிவில் உரிமைக்கழகம் வழக்கு பதிவு செய்யப்போவதாகக் கூறியுள்ளது அமெரிக்காவில் சீன ராணுவ நிறுவனங்களைச் சார்ந்த மாணவா்களுக்கு விசா வும் தனிநபர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான விசாவும் வழங்கக்கூடாது என்பதற்கான புதிய மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது இது தொடர்பான பட்டியலை வெளியிட வேண்டுமென்றும் ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்கள் குறித்த விவரங்களை வெளியிட வேண்டுமென்றும் இந்த மசோதாவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சீன ராணுவத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் இந்த சட்ட மசோதாவில் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் நேற்று அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு காலை விலக்கிக் இன்று கொள்ளப்பட்டது

இத்தாலியன் ஒப்பன் டென்னிஸ் போட்டியிலிருந்து செரினா வில்லியம்ஸ் காயம் காரணமாக விலகினார்

ரோமில் நடைபெறும் ஆட்டத்தில் அவர் இன்று அவரது சகோதரி வீனஸ் வில்லியம்ஸை எதிர்த்து விளையாடவிருந்தார் இந்நிலையில் காயம் காரணமாக செரினா வில்லியம்ஸ் விலகியுள்ளது குறிப்பிடத்தக்கது குரேஷியாவில் கால்பந்து ஆட்ட வீரர் இகோர் ஸ்டைமேக் இந்திய கால்பந்து அணிக்கு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே பயிற்சியாளராக இருந்த ஸ்டீவன் கான்ஸ்டன்டைன் கடந்த ஜனவரி மாதம் ராஜிநாமா செய்ததை அடுத்து